பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

இலங்கை கடற்படையினரால் சிறை பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை அபராதம் மற்றும் சிறை தண்டனை இன்றி விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது

அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

வென்றார்

காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

தமக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காண உள்ளதாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

இலங்கை கடற்படையினரால் சிறை பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை அபராதம் மற்றும் சிறை தண்டனை இன்றி விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள ஷதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார்

இது தமிழக மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்பத்தி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இப்பிரச்சினையில் மத்திய அரசு உரிய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அக்கடித்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழக மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ளத் தக்கது அல்ல என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுக்கப்படும் என்றார் இதற்கிடையே தமிழக மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்று பாமகவும் மதிமுகவும் கூறியுள்ளன ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கி இருப்பதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் அத்தியூரில் நலவாழ்வு மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்

இன்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பருவ மழையை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் முன்னதாக நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சி பணிகள் குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார்

இன்று சென்னையில் நவீனப்படுத்தப்பட்ட கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தை திறந்துவைத்து பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனம் பல்வேறு புதிய ஆடை வடிவமைப்புகளை அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மக்களவை தேர்தலோடு தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனையும் எதிர்கொள்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார் தேர்தல் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு மு க ஸ்டாலின் கூறினார் சபரிமலை ஐய்யப்பன் கோயிலில் வயது பாரபட்சமின்றி பெண்களை வழிபட அனுமதிக்கலாம் என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஜப்பசி மாத பூஜைகளுக்காக கோயில் நடை இன்று மாலை திறக்கப்பட்டது

கோயிலுக்கு பெண்கள் வருவதை தடுக்கும் வகையில் ஏராளமானோர் நிலக்கல் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் மீது காவல் துறையினர் தடியடி நடத்தியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பெண் பத்திரிக்கையாளர்கள் இருவர் தாக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த தடை பொருந்தாது என்றும் தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது தண்ணீர் லாரிகள் வேலைநிறுத்தப் போராட்டம் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு வேலுமணி மற்றும் உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் இப்பிரச்சினைக்கு இன்று மாலைக்குள் சுமூக தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு வேலுமணி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதற்கிடையே தண்ணீர் வாரி உரிமையாளர்களுடன் பொதுப் பணித்துறை அதிகாரிகள் இன்று சென்னையில் பேச்சு நடத்தினர் நிலத்தடி நீரை எடுப்பது தொடர்பாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை கண்டித்து தண்ணீர் வாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய அரசின் ஊட்டச்சத்து திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தருமபுரி மாவட்டத்தில் பேரிடர் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை அரக்கோணம் பேரிடர் மீட்புக்குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர் பின்னர் பாளையம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தனர்

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்தது முல்லைப் பெரியாறு அணையின் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அதில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு இரண்டாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெண்கலப் பதக்கம் வென்றார்

டென்மார்க் ஒபன் பேட்மின்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா சிக்கிரெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டி நாளை மஸ்கட்டில் தொடங்குகிறது இந்தியா முதல் ஆட்டத்தில் ஓமனை எதிர்கொள்கிறது